இனி விரிவான செய்திகள் கடந்த நான்கரை ஆண்டுகளில் நாட்டின் தெள் மாநிலங்களில் மூவாயிரத்து ஜநாறு கோடி ரூபாய்க்கும் அதிகமான சாலை கட்டமைப்புத் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார்

கேரளாவில் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வாழும் மக்களுக்கு தாம் ஆதரவு தெரிவிப்பதாக அவர் குறிப்பிட்டார்

சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் டி எஸ் சிவஞானம் மற்றும் பவானி சுப்பராயன் ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த முடிவை மேற்கொண்டுள்ளது பல்வேறு தரப்பு வாதங்கள் முடிவடைந்த நிலையில் தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது ரபேல் போர் விமான ஒப்பந்தம் தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி கூறி வரும் குற்றச்சாட்டுக்கள் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தவாக அமைந்துள்ளதாக பிஜேபி தலைவர் திரு அமீத் ஷா கூறியிருக்கிறார் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு அரசின் மீது குறை கூறுவோருக்கு தக்க பதிலடி கொடுத்திருப்பதாக தெரிவித்தார் அரசியல் ஆதாயங்களுக்காக காங்கிரஸ் இத்தகைய அவதூறு பரப்பும் செயல்களில் ஈடுபட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார் மத்திய அரசின் கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் விளையாட்டு வீரர்களுக்கான ஊக்குவிப்பு சூழல் மாறியிருப்பதாக மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ராஜ்யவர்த்தன் சிங் ரத்தோர் கூறியிருக்கிறார்

விளையாட்டுத்துறையில் புதிய வீரர்களை ஊக்குவிக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகத் தெரிவித்தார் கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் நாடு முழுவதிலும் உள்ள திறன்மிக்க ஆயிரம் வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அவர் கூறினார் அவர்கள் தரமான பயிற்சி பெறுவதற்கு அரசு ஊக்கத்தொகை வழங்கி வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டார் தேசிய அணை பாதுகாப்பு மசோதாவை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டுமென்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் இந்த மசோதா அணைக்கட்டுகள் உள்ள மாநிலங்களுக்கு அனைகளைப் பராமரிக்கவும் பாதுகாக்கவும் உள்ள உரிமைகளை பறிக்கும் அபாயம் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழகத்தில் முல்லைப்பெரியாறு பரம்பிக்குளம் துணக்கடவு மற்றும் பெருவாரிப்பள்ளம் அணைக்கட்டுகள் உள்ளதாகக் கூறிய அவர் இவை அனைத்தும் மாநிலங்களுக்கு இடையேயான உடன்பாட்டின் மூலம் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருவதாகத் தெரிவித்தார்

இந்த மசோதாவில் கொடுக்கப்பட்டுள்ள அம்சங்கள் அரசியல் சாசனத்திற்கு எதிராக அமைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்

இதனையடுத்து சென்னை மற்றும் ஆந்திர கடலோரப்பகுதிகளில் மிதமான மழை பெய்யுமென்று அம்மையம் கூறியுள்ளது

தமிழகத்தில் கிராமப்புற மாணவ மாணவியர் பயன்பெறுவதற்கு வசதியாகவும் இடைநிற்றலை தவிர்ப்பதற்கும் அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் கூறியிருக்கிறார்

பள்ளிக்கல்வித்துறையின் மூலம் மாணவர்களுக்கு பயனுள்ள திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக மாநில தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு க பாண்டியராஜன் கூறியுள்ளார்

மொத்தம் மூன்றரை லட்சம் மின் இணைப்புகளில் இதுவரை இரண்டரை லட்சம் இணைப்புகள் சீரமைக்கப்பட்டு மின் விநியோகம் செய்யப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார்

இருவரிச் செய்திகள் சீனாவுடனான வர்த்தக தடைகளை தளர்த்துவது தொடர்பாக விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டோனால்டு ட்ரம்ப் கூறியிருக்கிறார் ஏமனில் நடைபெற்று வரும் உள்நாட்டு சண்டையை முடிவுக்கு கொண்டு வரவேண்டும் என்றும் அதனை முறையாக கண்காணிக்க வேண்டும் என்றும் ஐ நா சிறப்புத்தூதர் திரு மார்ட்டின் கிரிப்க்ஸ் கூறியிருக்கிறார் ஐரோப்பிய யூனியனிலிருந்து இங்கிலாந்து வெளியேறுவது தொடர்பாக விளக்கங்கள் மட்டுமே அளிக்க முடியும் என்றும் இந்தத் தீர்மானத்தை திருத்தி அமைப்பதற்கு இல்லை என்றும் ப்ரென்ச் அதிபர் திரு இம்மானுவேல் மேக்ரோன் தெரிவித்துள்ளார் நேபாளத்தின் தென்கிழக்கு பகுதியில் உள்ள ஜனக்பூர் மற்றும் பிகாரில் ஜெய்நகர் இடையே ரயில் பாதை அமைக்கும் பணி விரைவில் தொடங்கவுள்ளது பாகிஸ்தான் சிறையில் இருக்கும் ஹ மீத் நிகால் அன்சாரியை ஒரு மாதத்திற்குள் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்ப வேண்டுமென்று பாகிஸ்தான் நீதிமன்றம் அந்நாட்டு அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது மேற்குவங்கத்தில் உள்ள பழங்குடியினரின் கலைகளையும் நாட்டுப்புறக் கலைகளையும் ஊக்குவிக்கும் பங்கா சங்கீத் மேளா நேற்று தொடங்கியது

வருமான வரி மறு மதிப்பீடு தொடர்பாக டி டி வி தினகரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு நிராகரிக்கப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுவதைத் தடுக்க ஆண்டுதோறும் டூர் ஆப் நீல்கிரீஸ் சைக்கிள் பயணம் நடத்தப்படும் என்று அம்மாவட்ட ஆட்சியர் திருமதி இன்னசன்ட் திவ்யா கூறியிருக்கிறார் விளையாட்டுச் செய்திகள் உலக பேட்மிண்டன் பெடரேஷன் போட்டிகளின் அரையிறுதி ஆட்டத்திற்கு இந்தியாவின் பி வி சிந்து சுமீர் வர்மா ஆகியோர் முன்னேறியுள்ளனர்

அரையிறுதி ஆட்டத்தில் அவர் சீனாவின் ஷி யுகி யை எதிர்த்து விளையாடுகிறார்

இரவு ஆறு முப்பது மணிக்கு நடைபெறும் போட்டியில் நெதர்லாந்து அணி ஆஸ்திரேலிய அணியை எதிர்த்து விளையாடுகிறது